இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார்

வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

வித்தியாசத்தில் தில்லி அணியை தோற்கடித்தது இனி விரிவான செய்திகள் அரசு நிர்வாகம் வெளிப்படையானதாகவும் பொறுப்பானதாகவும் வளர்ச்சிக்கு உதவுவதாகவும் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஊழல் கண்காணிப்பு தடுப்பு வாரத்தையொட்டி தேசிய மாநாட்டை நேற்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் ஊழல் முறைகேடுகள் பொருளாதார குற்றங்கள் போதை மருந்துகள் நிதி மோசடி பயங்கரவாதம் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி ஆதாரம் அளிப்பது போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதென்று அவர் கூறினார் இதனை தடுப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றார் நிர்வாக முறைகளில் வெளிப்படைத்தன்மயை அதிகரித்து அவ்வப்போது கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் தான் இதனை சுரி செய்ய முடியும் என்றார் நாட்டில் ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட்டதாக குறிப்பிட்ட பிரதமர் ஏழை மக்கள் பயன்பெறுவதற்காக அவர்களது வங்கிக் கணக்குகளில் நேரடியாக திட்டப் பயன்கள் வழங்கப்பட்டு வருவாதாக அவர் கூறினார்

தமது அரசில் மிகப் பழமையான சுட்டங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக் காட்டினார் ஊழலில் ஈடுபடுகிறவர்கள் கடந்த காலங்களில் தண்டனையிலிருந்து தப்பி விடப்ட்டார்கள் என்றும் தமது தலைமையிலான அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் திரு மோடி குறிப்பிட்டார் குடும்ப வாரிகள் தலைமுறையாக முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த மாநாட்டில் ஊழல் தடுப்பு துறைத் தலைவர்கள் கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகள் பொருளாதார குற்றவியல் பிரிவு அதிகாரிகள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் செயல்படும் சிஐடி பிரிவு சிபிஐ கண்காணிப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர்

பீஹார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது

நக்சல் தீவிரவாதிகளின் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐக்கிய ஜனதாதளம் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது லோக் ஜனசக்தி கட்சி இந்தத் தேர்தலில் தனித்துப் போட்டியிடுகிறது

மூன்று கட்டத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் பத்தாம் தேதி எண்ணப்படும் கோவிட் தொற்று காலங்களில் இசையும் நடனமும் மன இறுக்கத்திலிருந்து விடுவிக்கும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் அமைப்புடன் நாட்டிய தரங்கிணி அமைப்பும் இணைந்து பரம்பரிய தொடர் நிகழ்ச்சியை அவர் நேற்று தொடங்கி வைத்தார் இசையும் நடனமும் வாழ்ககையில் முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் உள்ளார்ந்த வாழ்ககைக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் இருப்பதாக அவர் தெரிவித்தார் பொருளாதார வீழ்ச்சிகளும் பொது முடக்க அறிவிப்பால் இயல்பாள வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு நாயுடு கூறினார் மளித குலத்தை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் ஒருமித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் பிரிக்ஸ் நாடுகளின் நாடாளுமன்ற கூட்டனமப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் மக்களின் பிரதிநிதிகளாக உள்ள அனைவரும் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பயங்கரவாத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக் கூடாது என்றும் அதற்கான நிதி ஆதாரத்தை முற்றிலும் நிறுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக் காட்டினார் கோவிட் தொற்றால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் உயிரிழந்திருப்பதாக கூறிய அவர் நாள்தோறும் இந்த நோய் புதிய சவால்களை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் முன் எப்போதும் இல்வாத அளவுக்கு உலக நாடுகள் அளைத்தும் இதளைக் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பசி பட்டினி இல்லாத நாடு என்ற திட்டத்திற்கான இலக்கை அடைவதற்கு உறுப்பினர் நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றார்

மாநிலத்தில் தற்போதைய நிலை குறித்து இந்தக் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட உள்ளது தடுப்புப்பணிகள் குறித்தும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதளைத்தொடர்ந்து பிற்பகலில் மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலமச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார் பள்ளிகள் மற்றும் திரையரங்குகளை திறப்பது தொடர்பாகவும் கூடுதல் தளர்வுகளை அறிவிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது கோவிட் தொற்றைக் கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனைகளை அதிகரிக்க உலக நாடுகள் முன் வரவேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் உலக வர்த்தக அமைப்பின் அமைச்சர்கள் அளவிலாள காணொளி காட்சி கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையில் அறிவுசார் சொத்துரிமையில் வர்த்தக அம்சங்கள் குறித்த ஆவோசனைகள் இம் பெற்றன கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வர்த்தக நடவடிக்கைகள் மீண்டு எழுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவேண்டும் என்றும் இது குறித்த விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த நோய்த் தொற்று காலங்களில் உணவு பாதுகாப்பு முக்கியமானதாக விளங்குவதாக அமைச்சர் தெரிவித்தார் இதற்கு நிரந்தா தீர்வு ஏற்படுவதற்கு பொது பங்கு பரிவர்த்தனை அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவித்தார் மீன் பிடிக்கும் தொழிலில் அதனை தொழில்துறையாக மாறுவதால் கடல் ஆதாரங்கள் குறைந்து வருவதாகவும் உலக நாடுகள் இதற்குத் தீர்வு காண வேண்டும் என்றார் நீடித்த வளர்ச்சியை முன்னிறத்திய இலக்குகளை அடைவதற்கு நாடுகள் முயற்சி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடையாத நாடுகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்று அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் நாட்டில் மீண்டும் திறக்கவேண்டிய நடவடிக்கைகளை நவம்பர் மாதத்திற்கு ஒத்தி வைத்து மத்திய அரசு அறிவித்துள்ளது வழக்கமான நடவடிக்கைகள் மீண்டும் செயல்படத் தொடங்குவதூல் தொற்று நோய் போய் விட்டது என்று அர்த்தம் கொள்ளக் கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விதிமுறைகள் பின்பற்றவேண்டும் என்று அரசு வலியுறத்தியுள்ளது சுகாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதுடன் ரயில் பயனங்கள் மெட்ரோ ரயில் பயணங்கள் வர்த்தக வளாகங்கள் ஒட்டல்கள் மற்றும் இதர சேவைகளில் முகக் கவசம் அணிதல் சமுக இடைவெளி அடிக்கடி கை குழுவுதல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் பள்ளிகள் திறப்பது பயிற்சி மையங்கள் திறப்பது மாநில மற்றம் தனியார் அமைப்புகள் ஆகியவை நடத்தம் நிகழ்ச்சிகளில் நூறு பேர் கலந்து கொள்ளலாம் என்றும் அது குறித்து உரிய அரசகளிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது

பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அளவு உலகளவு சதவீதத்ததை விட குறைவானதாகும் என்றும் தெரிவித்தார்

நாட்டிலுள்ள பழங்குடியினருக்கான இரண்டு திறன்மேம்பாட்டு சிறப்பு மையங்களை மத்திய பழங்குடிகள் நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜூன் முண்டா திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் அவுரங்காபாத்தில் பழங்குடி விவசாயிகளுக்கு நீடித்த வேளாண்மை குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார்